கோவிட் பரவலைக்கட்டுப்படுத்ததமிழகத்தில்செயல்பாட்டில்உள்ளமுழுஊரடங் கில்இன்றுமுதல்கூடுதல்கட்டுப்பாடுகள்அமலுக்குவந்துள்ளன

ஜல்சக்திஅமைச்சகம்மற்றும்சுகாதாரத்துறைஅமைச்சகம்இணைந்துஏற்பாடு செய்திருந்தகாணொலிவாயிலானகருத்தரங்கில்பேசியதேசியஜல்ஜீவன்இயக் கத்தின்கூடுதல்செயலாளர்மற்றும்திட்டஇயக்குநர்திரு

கோவிட்பாதிப்புக்குமத்தியிலும்ஜல்ஜீவன்இயக்கப்பணிகள்தொடர்ந்துநடை பெறுவதாகஅவர்குறிப்பிட்டார்

இந்நிலையில்இந்ததொற்றைக்கட்டுப்படுத்தஇன்றுமுதல்புதியகட்டுப்பாடுக ளைதமிழகஅரசுவிதித்துள்ளது அதன்படி இன்றுமுதல்தமிழகம்முழுவதும்தேநீர்கடைகள்இயங்கஅனுமதிஇல்லை

காய்கறி ந் பழம்விற்பனைசெய்யும்நடைபாதைகடைகள்செயல்படஅனுமதிஇல்லைஎன தமிழகஅரசுகூறியுள்ளது நாளைமறுநாள்முதல்மாவட்டங்களுக்குஉள்ளேயும்மாவட்டங்களுக்குஇடை யேயும்பயணிக்கஇ பதிவுகட்டாயம்எனஅறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைஎந்ததளர்வும்இல்லாமல்முழுஊரடங்குஅமலில்இருக்கும்எ னவும்மாநிலஅரசுகூறியுள்ளது

பினராயிவிஜயன்கூறியுள்ளார்

தொற்றுபரவல்அதிகமுள்ளதிருவனந்தபுரம் எர்ணாகுளம் திருச்சூர்மலப்புரம்உள்ளிட்டபகுதிகளில்மூன்றடுக்குஊரடங்குஅமல்படுத்தப் படும்எனஅவர்அறிவித்துள்ளார்

தில்லியிலும்தொற்றுபாதிப்புசற்றுகுறைந்துள்ளது

ஊரடங்குகட்டுப்பாடுகள்மூலம்தொற்றுபாதிப்புகுறைந்துள்ளதாகதில்லிமுதல மைச்சர்திருஅரவிந்த்கெஜ்ரிவால்தெரிவித்துள்ளார் நாடுமுழுவதும்ரயில்கள்மூலம்ஆக்சிஜன்விநியோகிக்கும்பணிதொடர்ந்துமுழு வீச்சில்மேற்கொள்ளப்படுவதாகரயில்வேஅமைச்சகம்கூறியுள்ளது

மருத்துவநிபுணர்களின்பற்றாக்குறையைகருத்தில்கொண்டுஅதைகளையும்வி தமாக சஞ்ஜீவனிதளத்தில்இலவசஆன்லைன்மருத்துவஆலோசனைசேவைகளைவ ழங்குவதற்குராணுவத்தின்ஒய்வுபெற்றமருத்துவர்கள்முன்வந்துள்ளதாகபாது காப்புத்துறைஅமைச்சகம்தெரிவித்துள்ளது

இந்தஉதவிகளுக்குஇந்தியாநன்றிதெரிவித்துள்ளது

இதுதொடர்பாகமத்திய மாநிலஅரசுகளுக்குதேசியமனிதஉரிமைஆணையம்வழிகாட்டுநெறிமுறைக ளைவழங்கியுள்ளது உடல்களைமொத்தமாகதகனம்செய்யகூடாதுஎனவும்உடல்கள்வரிசையாக காத்திருப்பதைதடுக்கதற்காலிகதகனமேடைஅமைக்கவேண்டும்என்றும்அந்த ஆணையம்கூறியுள்ளது மயானத்தில்பணியாற்றும்ஊழியர்களுக்குதடுப்பூசிபோடமுன்னுரிமைவழங்க வேண்டும்எனவும்மின்மயானங்களின்எண்ணிக்கையைஅதிகரிக்கநடவடிக் கைஎடுக்கவேண்டும்எனவும்மனிதஉரிமைகள்ஆணையம்வலியுறுத்தியுள்ளது அரபிக்கடல்பகுதியில் குறைந்தகாற்றழுத்ததாழ்வுமண்டலம்உருவாகிஇருப்பதால் தமிழகம் கேரளா கர்நாடகா மஹாராஷ்டிரா குஜராத்உள்ளிட்டஐந்துமாநிலங்களுக்குஉட்பட்டசிலபகுதிகளில்கனமழை பெய்யும்எனஇந்தியவானிலைஆய்வுமையம்கூறியுள்ளது அரபிக்கடலில்உருவானகுறைந்தகாற்றழுத்ததாழ்வுப்பகுதிநேற்றுதாழ்வுமண் டலமாகவலுப்பெற்றது

இதனிடையேகேரளமாநிலத்தின்பல்வேறுபகுதிகளில்கனமழைபெய்துவருவ தாகஎமதுசெய்தியாளர்தெரிவிக்கிறார்

இந்தகுண்டுவெடிப்புக்குஇதுவரைஎந்த அமைப்பும்பொறுப்பேற்கவில்லை